தொடங்கி வைத்தாா்

தமிழக அரசு ஊழியர்களின் ஓய்வுபெறும் வயது அறுபதாக உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார்

அரசு அறிவித்துள்ளது இனி விரிவான செய்திகள் நாட்டின் வளர்ச்சிக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு சர்வதேச தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் உருவாக்கப்பட வேண்டியது அவசியமாகிறது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் இன்று புதுவையில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து பிரதமர் உரையாற்றினார் கடலோரப் பகுதிகளின் சாலை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அவா் தெரிவித்தாா் இதன்மூவம் விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை எளிதாக கொண்டு சென்று சந்தைப்படுத்தைப்படுத்த முடியும் என்று அவர் கூறினார் இதன் அடிப்படையிலேயே சாலை வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் வரும் காலங்களில் சுகாதாரத்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அவர் கூறினார் இதனை உணர்ந்த மத்திய அரசு சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்ற எவை என்ற திருக்குறளையும் மேற்கோள்காட்டி பிரதமர் பேசினார்

புதுவை சுட்டப்பேரவைத் தேர்தலில் மக்கள் நலனுக்காக பணியாற்றும் அரசு அமையும் என்றும் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார் புதவையில் ஆட்சிப் பொறுப்பில் இருந்த காங்கிரஸ் அரசு அனைத்து துறைகளிலும் தோல்வியடைந்துள்ளதாகவும் அவர் குற்றம்சாட்டினார் புதுவை நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு இன்று பிற்பகல் கோவை செல்லும் பிரதமா் அங்கு நடைபெறும் விழாவில் தமிழகத்தின் வளர்ச்சிக்கான பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார்

மூவாயிரம் கோடி ருபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது கீழ்பவாளி திட்டத்தை விரிவுபடுத்துதல் மற்றும் நவீனமயமாக்கல் திட்டத்திற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார் வ உ சிதம்பரம்னார் துறைமுகத்தில் எட்டு வழி கோரம்பள்ளம் பாலம் மற்றும் ரயில்வே பாலத்தையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார் அந்த துறைமுகத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஐந்து மெகாவாட் சூரிய மின்சக்தி தொகுப்புக்கும் அவர் அடிக்கல் நாட்டவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் திருப்பூர் மற்றும் மதுரை மாவட்டங்களில் பிரதமரின் வீட்டுவசதி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள குடியிருப்புகளையும் அவர் திறந்து வைக்கிறார் கோவை மதுரை சேலம் தஞ்சை வேலுர் திருச்சி திருப்பூர் நெல்லை துத்துக்குடி ஆகிய இடங்களில் நவீன நகர திட்டத்தின் கீழ் ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு மையங்களை அமைப்பதற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார் தேசிய கல்விக் கொள்கை வரலாற்று சிறப்புமிக்கது என பிரதமர் அலுவலக இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திரசிங் கூறியுள்ளார் கவுஹாத்தியில் உள்ள பருத்தி பல்கலைக்கழகத்தின் புதிய மாணவர் விடுதிக்கான கட்டுமானப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார் எதிர்கால மாணவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த கொள்கை உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் வரலாற்று சிறப்புமிக்க பல்வேறு அம்சங்கள் இந்த கொள்கையில் இடம்பெற்றிருப்பதூகவும் அமைச்சர் கூறினார் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்ட நிதியை மேற்குவங்க அரசு முறையாக வழங்கவில்லை என்று பிஜேபி தலைவர் திரு ஜெ பி நட்டா குற்றம்சாட்டியுள்ளார் இன்று கொல்கத்தாவில் கட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் மேற்குவங்கத்தில் பிஜேபி ஆட்சி பொறுப்பேற்றால் விவசாயிகள் அனைருக்கும் இந்த நிதி சென்றடைவது உறுதி செய்யப்படும் என்றாா் மேற்குவங்க வளர்ச்சியில் பிஜேபி உறுதியுடன் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் மம்தாபானா்ஜி தலைமையிலான அரசு வளா்ச்சிக்கு எதிராக செயல்படுவதாகவும் திரு நட்டா குறை கூறினார் இந்தியா பாகிஸ்தான் இடையே ரானுவ அதிகாரிகள் நிலையிலான பேச்சுக்கள் தொலைபேசி வழியாக நடைபெற்றன ஆக்கப்பூர்வமான முறையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக பின்னர் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருதூப்புக்கும் இடையே பல்வேறு நிகைளில் நடைபெறும் பேச்சுக்களை தொடர்ந்து மேற்கொள்வது என்றும் இக்கூட்டத்தில் ஒப்புக் கொள்ளப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தனியார் வங்கிகள் அரசு பரிவர்த்தனைகளை மேற்கொள்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை மத்திய அரசு விலக்கிக் கொண்டுள்ளது இதுவரை சில தனியார் வங்கிகளுக்கு மட்டுமே இந்த அனுமதி வழங்கப்பட்டிருந்தது தற்போது நுக்வோரின் நலனை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது தமிழக அரசு ஊழியர்களின் ஓய்வுபெறும் வயது அறுபதாக உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் திரு எடப்படி பழனிசாமி அறிவித்துள்ளார் இன்று சட்டப்பேரவையில் இதற்கான அறிவிப்பை அவர் வெளியிட்டார்

மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் தொடர்பான சா்வதேச கருத்தரங்கில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார் அடுத்த சில ஆண்டுகளில் சுகாதாரத்துறையில் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்தியா பின்பற்றும் நெறிமுறைகளை இதர நாடுகளும் கடைபிடிக்கும் நிலை உருவாகும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் தொழில்துறையின் வளர்ச்சிக்காக நிறைவேற்றப்பட்ட மருந்துசார் திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார்

தடுப்பூசி செலுத்தியதன் காரணமாக பெரிய அளவில் பக்க விளைவுகள் எதுவும் யாருக்கும் ஏற்படவில்லை என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது

இருதரப்பு உறவுவளை வலுப்படுத்துவது குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இங்கிலாந்துக்கு எதிராக மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது

அக்சர் படேல் ஆறு விக்கெட்களையும் அஸ்வின் மூன்று விக்கெட்களையும் வீழ்த்தினர் ஐ எஸ் எல் காவ்பந்துப் போட்டியில் பெங்களூரு அணி இன்று ஜாம்ஷெட்பூர் அணியை எதிர்கொள்கிறது உலக பாரா வில்வித்தை தரவரிசைக்கான போட்டியில் இந்தியாவின் ராகேஷ் குமார் மற்றும் ஷாம்சுந்தர் இறுதிச்சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் இந்தியா பசிபிக் பகுதிகளில் ஒத்துழைப்பை ஏற்படுத்தும் விதத்தில் இந்தியா பிரான்ஸ் மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய மூன்று நாடுகளின் உயர் அதிகாரிகளின் கூட்டம் நடைபெற்றுள்ளது